தலைமை நிர்வாகிகளோடு இன்று கலந்துரையாடுகிறார்

தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக மீண்டும் வெற்றிபெறும் என்று உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி நம்பிக்கை தெரிவிததுள்ளார்

வழங்க வகை செய்யும் மசோதாவிற்கு ஆளுநர் விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநிலத் தலைவா் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளாா்

பதக்கத்தையும் ஆடவர் பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றது

அணிகள் வெற்றிபெற்றன இனி விரிவான செய்திகள் பிரதம் திரு நரேந்திர மோடி சா்வதேச அளவில் முன்னணியில் உள்ள பெட்ரோலிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளோடு இன்று கலந்துரையாடுகிறார் நித்தி ஆயோக் மற்றும் பெட்ரோலியத் துறை ஏற்பாடு செய்துள்ள இந்த வருடாந்திர நிகழ்ச்சியில் மாலை ஆறு மணிக்கு பிரதமர் உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்த்திருத்த நடவடிக்கைகள் குறித்து இதில் இதில் இந்த விவாதிக்கப்பட உள்ளது

இதற்கிடையே நெல்லின் ஈரப்பதம் குறித்த அறிக்கை நாளை மத்திய அரசிடம் சமா்ப்பிக்கப்படும் என்று மத்திய குழு கூறியுள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்த மத்திய குழுவினா் செய்தியாளா்களிடம் பேசுகையில் இதனைத் தெரிவித்தனா் டெல்டா மாவட்டங்களிலிருந்து நெல் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு உணவு கழகத்திடம் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் கூறினர் நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று தமிழக அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்ததை அடுத்து இக்குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தோதலில் அஇஅதிமுக மீண்டும் வெற்றிபெறும் என்று உள்ளாட்சித் துறை அமைச்ச் திரு எஸ் பி வேலுமணி நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்

அனைத்துத்தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அஇஅதிமுக திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாகவும் திரு வேலுமணி தெரிவித்தார் அரசின் திட்டங்களை மக்களிடையே கொண்டு செல்வதில் கிராம நிர்வாக அலுவவர்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக வணிக வரித்துறை அமைச்சள் திரு கே சி வீரமணி கூறியுள்ளாா் திருப்பத்துா் மாவட்டத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவல்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழாவில் நேற்று கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் கிராம நிர்வாக பணியாளர்கள் சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் கலையரசன் குழுவின் அறிக்கையை இதுவரை மாநில அரசு வெளியிடவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்

நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினையில் திமுக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக குற்றம்சாட்டினார் இதன்காரணமாக தான் திமுக போராட்டத்தை நடத்தியதாகவும் திரு முருகன் கூறினார்

இயற்கை பேரிடர் காலங்களிலும் இப்படையினர் மீட்புப் பணிகளில் முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் தெரிவித்தார் விழா காலங்களில் போக்குவரத்தை முறைப்படுத்துவதிலும் காவல்துறையினருக்கு ஊர்காவல் படையினர் உதவியாக இருந்து வருவதாகவும் திரு ஓ எஸ் மணியன் கூறினார்

இதன் ஒருபகுதியாக பாப்பிரெட்டிப்பட்டி சுட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு கோவிந்தசாமி அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் கடைப்பிடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினா்

இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள காணொலிப் பதிவில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்

இந்தியா உடனான உறவு தொடர்ந்து வலுபெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது

அசாம் மாநிலம் குவஹாத்தியில் கள்ளநோட்டு அச்சடித்த நான்கு பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நக்லைட்டுகள் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன

தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வரை புதிதாக அமைக்கப்பட்ட அகல ரயில்பாதையில் சோதனையோட்டம் நேற்று நடைபெற்றது சென்னை பெருநகரில் குற்றங்களை குறைக்கும் வகையில் காவல்துறை அதிகாரிகள் நடந்து சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர்

விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை செஸ் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் தங்கப் பதக்கத்தையும் ஆடவா் பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றது ஆள் லைன் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா இந்தோனேஷியாவை வென்று தங்கப் பதக்கத்தை கைப்பற்றியது

இப்போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றிபெற்றதன் மூவம் சென்னை அணி ப்ளே ஆஃப் கற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை இழந்தது இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது